இன்று புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

உற்பத்திக்காளசெலவில் ஒன்றரைமடங்குஅதிகமாககொள்முதல் விலைநிர்ணயம் செய்யவேண்டும் என்றஅடிப்படையில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் வேளான் சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்கப் பிரதிநிதிகளுடன் பேச்சுநடத்தவாய்ப்பு இல்லைஎன்றுமத்தியஅரசுகருத்துஎதுவும் தெரிவிக்கவில்லைஎன்றும் திருபிரனஷ் ஜவடேகர் தெளிவுபடுத்தினார்

திரு ஒபன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்தவிழாவில் சட்டப்பேரவைத்தலைவர் திருதனபால் மற்றும் மாநிலஅமைச்சர்கள் பங்கேற்றனர் மாநிலம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்னனகட்சித்தொன்டர்கள் இந்தநிகழ்ச்சியில் கலந்தகொண்டனர்

இதற்கான ஒப்பந்தம் இன்றுகையெழுத்திடப்பட்டதாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தகவல் தொடர்பு மேலாளர் திருராஜசேகர் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

இதுவரைநிறைவேற்றப்படவில்லைஎன்றும் திரு ஸ்டாலின் அந்தகடித்ததில் குறிப்பிட்டுள்ளார்

பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளைமறுநாள் தொடங்குகிறது

உணவு நிறுவனங்களும் அடங்கும் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

இதரப்பகுதிகளில் வறண்டவானிலையேநிலவக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டக் செய்திகள் திருவள்ளுர் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்ததொழிலாளர்களின் கல்வித்தொடர்பானஆலோசனைக்கூட்டம் ஆட்சியர் திருபொன்னயாதலைமையில் இன்றுநடைபெற்றது

திருச்செந்தூரில் நாளைநடைபெறவுள்ளதைப்பூச விழாவைமுன்னிட்டுஏராளமானபக்தர்கள் பாதயாத்திரையாகஅந்தகோவிலுக்குசென்றவண்ணம் உள்ளனர்

இதற்கெனதன்னிச்சைஅமைப்பு ஒன்றுஏற்படுத்தப்பட்டு முன்னாள் வீரர்கள் பத்திரிகையாளர்கள் ஒளிபரப்பாளர்கள் மற்றும் ரசிகர்களின் வாக்குஅடிப்படையில் இந்தவிருதுஅறிவிக்கப்படவுள்ளது

ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தவிருதுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது